வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறாா்

முறையாக வழங்க வேண்டும் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா்

வருவதாக தேமுதிக கூறியுள்ளது

போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அமைய உள்ள பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகளால் உள்ளூர் மக்குருக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சென்னை வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சிறிய தொழிற்சாலைகளும் இத்திட்டத்தால் பல்வேறு வாய்ப்புகளை பெறும் என்றார்

சுற்றுலா ஜவுளி ஆகிய துறைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் பிரதமா் திரு மோடி இந்தக் கூட்டத்தில் எடுத்துரைத்தாா்

வலிமையான இந்தியா அல்லது வலிமையான ராணுவம் உருவாக வேண்டும் என்ற அக்கறை எதிர்கட்சிகளுக்கு இல்லை என்றும் அவர்கள் தன்னை குறைக் கூறுவதிலேயே நேரத்தை போக்கிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குற்றம்சாட்டினார்

சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து அனுமதியளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கோதாவரி காவிரி நதிகள் இணைப்புத் திட்டத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தாா்

இந்தக்கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு உட்பட தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனுமதி அளித்தது என்று கூறினார் தமிழ் மொழியை மத்திய அரசின் அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் காவிரி பாசன மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் பேசிய பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டார் அஇதிமுக தலைமையிலான அணியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தேமுதிக கூறியுள்ளது நேற்று சென்னை வந்த மத்திய அமைச்சரும் மக்களவைத் தேர்தலுக்கான தமிழக பிஜேபி பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயலை தேமுதிக துணைச்செயலாளர் திரு கதீஷ் தலைமையில் அக்கூட்சியின் மூத்தத் தலைவர்கள் சந்தித்து பேசினர் நேற்று பிற்பகலும் இரவும் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழக அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு வேலுமனி பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் ஆகியோர் கலந்தகொண்டனர் இருப்பினும் தேமுதிக வுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று தேமுதிக துணைச் செயலாளர் திரு சுதீஷ் கூறினார் தேமுதிக நிர்வாகிகள் சிலர் நேற்று திமுக பொருளாளர் திரு துரைமுருகனை சந்தித்து பேசினர் திமுக கூட்டணியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதாகவும் எந்த அணியோடு கூட்டணி தேமுதிக வின் நிலைப்பாடு உறுதியாக இல்லாதபோது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பே இல்லை என்பதில் என்றும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் கூறினார் வறுமைக் கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவியை முறையாக வழங்க வேண்டும் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் விருதுநகரில் நேற்று மாலை நடைபெற்ற திமுக தென்மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் திட்டத்தையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் முறையாக வழங்கும்படிதான் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தாா்

சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழுக் கூட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக் கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் மக்களவைத் தேர்தலிலும் அந்த சின்னத்தையே ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தப்படும் என்றார் நாடு முழுவதும் உள்ள ஜன் ஒளஷதி எனப்படும் ஐயாயிரம் மக்கள் மலிவுவிலை முந்து கடை ஊழியர்களுடன் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளா் புததில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரசயானம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா இதனைத் தெரிவித்தாா் மக்கள் மலிவு விலை மருந்து கடை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கடை ஊழியர்களுடன் மட்டுமல்லாமல் மலிவு விலை மருந்துப் பொருட்களால் பயனடைந்த பயனாளிகளிடமும் பிரதம் கலந்துரையாட இருப்பதாக அவர் கூறினார் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான முக்கியமான ஆவணங்கள் பாதுகாப்புத் துறை அமைச்சக அலுவலகத்திலிருந்து திருடுப் போயிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அரசு தெரிவித்திருப்பது வியப்பளிக்கதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயல் திரு டி ராஜா கூறியிருக்கிறார் இந்த ஆவணங்கள் அனைத்தும் பொதுமக்களின் பாா்வைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் என்ற பொதுத்துறை நிறுவனத்திற்கு ரஃபேல் போர் விமாள உற்பத்தியை வழங்காமல் தனியா் நிறுவனத்திற்கு அரசு வழங்க ஒப்புக்கொண்டது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் நிலுவையில் உள்ள வணிக வரியை வசூலிப்பதற்காக மாவட்ட அளவில் சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது

சிரியாவில் அரசுப் படைகள் நடத்திவரும் கடும் தாக்குதல் காரணமாக ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் பலர் குடும்பத்துடன் அரசிடம் சரணடைந்து வருகிறார்கள் மும்பை தாக்குதல் சும்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி அஃபீஸ் சையத் ன் ஜமாத் உத்தாவா அதன் மற்றொரு பிரிவான ஃபல்வா இ இன்செயன்ட் பவுன்டேஷன் ஆகியவற்றின் சொத்துக்களை பாகிஸ்தான் அரசு முடிக்கியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் அரசுடன் பேச்சு நடத்த சீன வெளியுறவுத் துறை இணையமைச்சர் திரு கோய் யுவான் யூ இஸ்லாமாபாத் சென்றுள்ளார் தில்வி அருகே காசியாபாத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பொன்விழாவில் பிரதம் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார்

இந்திய விமாளப் படை வீரர் அபிநந்தன் பெயரில் போலியான முகநூல் கணக்கு உருவாக்கப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக இந்திய விமானப்படை கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்துவது தொடர்பாக உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் விரைவில் பேச்சு நடத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது